அமைச்சராக திரு ராஜ்நாத் சிங்கும் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டனர்

சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வளர்ச்சிப் பணிகளும் ஒருங்கே மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளா்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் புதிய மக்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது இந்த கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ராகுல்காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் அரசியல் சாசன கொள்கைகளை நிலைநாட்டுவதன் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு காங்கிரஸ் உறுப்பினரும் நினைவில் கொண்டு செயலாற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது

ராகுல்காந்தி முடிவெடுத்த நிலையில் அதன் பின்னர் நடைபெறும் கட்சியின் முதல் கூட்டம் இதுவாகும்

எடப்பாடி கே பழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார் இதன்படி ஏழை விதவைகளின் குழந்தைகளுக்கு இலவச பாடஙால் குறிப்பேடு திட்டம் தொழில் கூட்டுறவு சங்கங்களில் அங்கத்தினர் அனுமதி தையல் பயிற்சிகளில் சேர்க்கை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் செயல்படும் சேவை இல்லங்கள் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அனுமதி மூன்றாம் பாலின நலத்திட்ட உதவி திட்டங்களின் கீழ் விண்ணப்பிக்க வருமான உச்சவரம்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது

இன்று இதனை ஆய்வு செய்த அவர் இப்பூங்காவில் போக்குவரத்திற்கான விதிகள் கற்பிக்கப்படுவதோடு பிற மாவட்டங்களுக்கு இது முன்மாதிரியாக திகழும் என்றும் குறிப்பிட்டார் ஏற்கனவே போக்குவரத்து விதிகளை உள்ளடக்கிய பூங்கா கோவையில் அமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

கிரிக்கெட் உலக கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கார்டி